திருஎடப்பாடிபழனிசாமிதொடங்கிவைத்தார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

ஜ பிஎல் கிரிக்கெட்டில் இன்று பஞ்சாப் அணிமும்பைஅணியைஎதிர்கொள்கிறது

கமிமகக்கில் இருந்து பிறமாநிலங்களுக்கு சென்றகுடும்பஅட்டை தாரா்கள் முறையில் பயோமெட்ரிக் சம்பந்தப்பட்டமாநிலத்தில் அத்தியாவசியபொருட்களைபெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்குவந்துள்ள இதரமாநிலத்தைசேர்ந்த இடம்பெயர்ந்ததொழிலாளர்களும் இதேமுறையில் பயனடையலாம் என்றுமாநிலஅரசுகூறியுள்ளது தமிழகத்தைசேர்ந்தகுடும்பஅட்டைதாரா்கள் தொழில்நுட்பகாரணங்களால் பயோமெட்ரிக் முறையினைஉறுதிப்படுத்த இயலவில்லைஎன்றால் தற்போதுள்ளமின்னுகுடும்பஅட்டைமற்றும் ஆதார் தொடர்புடையகைபேசிக்குவரும் ஒருமுறைகடவுச்சொல்லையன்படுத்திபொருட்களைபெற்றுக்கொள்ளலாம் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்பஅட்டை ஸ்கேனிங் முறையைபின்பற்றியும் அத்தியாவசியபொருட்களைபெறவழிவகைசெய்யப்பட்டுள்ளது வயகுமுதிர்ந்தோர் உடல்நலக்குறைவு காரணமாகநியாயவிலைக்கடைகளுக்குநேரில் மற்றம் செல்லமுடியாதபயனாளிகள் அவா்களால் அங்கீகரிக்கப்பட்டவா்கள் மூலம் அத்தியவாசியபொருட்களைபெற்றுக் கொள்ளலாம் என்றுதெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஹிமாச்சலபிரதேசமாநிலம் மனாலியிலிருந்துலஹோல் ஸ்பிட்டிபள்ளத்தாக்குவரைஅமைக்கப்பட்டுள்ளஉலகின் மிகநீளமானசுரங்கப்பாதையைபிரதமர் திருநரேந்திரமோடிநாளைமறுதினம் திறந்துவைக்கவுள்ளார்

குடியரசுத் துணைத்தலைவர் திரு

தமிழகமுதலமைச்சர் திரு

மூத்தகுடமக்களின் உடல் ஆரோக்கியத்தைபேணிகாக்கமத்திய அரகஉறுதிபூண்டுள்ளதாகககாதாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் சர்வதேசமுதியோர் தினத்தையாட்டி அவர் வெளியிட்டுள்ளசெய்தியில் மூத்தகுடிமக்களுக்கானதேசியசுகாதாரத்திட்டத்தின் மூத்தகுடிமக்களின் மூலம் வாழ்க்கைத்தரத்தைமேம்படுத்தமத்தியமாநிலஅரசுகள் தனியார்துறையினர் மற்றும் சர்வதேசஅமைப்புகள் ஒருங்கிணைந்துநடவடிக்கைமேற்கொண்டுவருவதாககூறியுள்ளார் முதியோர் நலனுக்காகதமிழகஅரசுஎண்ணற்றதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகமுதலமைச்ச் திருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் சா்வதேசமுதியோா் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ளவாழ்த்துச் செய்தியில் அவர் இதனைதெரிவித்துள்ளார்

ஈரோடுமாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகேஅரசுநலத்திட்டஉதவிகளைவழங்கிபேசியஅவர் தமிழகத்தில் பள்ளிகளைதிறப்பதுகுறித்துமுதலமைச்சர் முடிவு செய்துஅறிவிப்பார் என்றார் ஐக்கிய அரபு அமிரகத்தில் நடைபெற்றுவரும் ஐபி